உறுதியுடன் இருப்பதாக அமைச்சர் திரு தர்மேந்திர் பிரதான் மாநிலங்களவையில் தெரிவித்தார்

தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்தியக் குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர்

செய்யப்பட்டது இனி விரிவான செய்திகள் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்றும் தொடர்ந்து விவாதம் நடைபெற்றது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தினர் புதிய வேளாண் சட்டங்கள் நாடாளுமன்ற தெரிவு குழுவிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர் இந்த விவாத்தின் மீது பேசிய பெட்ரோலி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார்

எம் எஸ் சுவாமிநாதன் குழு அளித்த பரிந்துரைகளை பிஜேபி அரசு தான் செயல்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மக்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சுட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்பியதால் அவையில் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன மக்களவையிலும் புதிய புவேளாண் சட்டங்களுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் இடது சாரிகள் சமாஜ்வாதி சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் அவையின் மையப் பகுதிக்கு வந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பின அவைத்தலைவர் திரு ஒம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் கண்ணியத்தை காப்பதற்கு ஒத்தழைப்பு தரவேண்டும் என வலியுறுத்தினார் வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்க போதிய நேரம் ஒதுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரொட்டி இன்று மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்தார் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது

எஸ்

எஸ் பணிகள் யூனியன் பிரதேச வரம்புக்குள் கொன்டுவர இந்த புதிய சட்டத்திருத்தம் வழி செய்கிறது தமிழகத்தில் மழை வெள்ளத்தூல் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் பயிர் சேதங்களை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் உள்துறை இணை அமைச்ச் திரு அசுதோஷ் அக்ளிகோத்ரி தலைமையிலான இக்குழுவினா் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு குழு நம்பிவயல் திப்பியகுடி துறையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தது திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் மன்னார்குடி ஆகிய வட்டங்களில் பல்வேறு இடங்களில் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர் நெல்லை மாவட்டத்தில் பயிர் சேதம் மற்றும் வெள்ளப் பாதிப்புகளை மற்றொரு குழுவினர் பார்வையிட்டனர்

தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க மத்திய குழுவினர் ஆவன செய்வதாக தெரிவித்துள்ளனர் என்று அப்பகுதி விவசாயிகள் கூறினர்

அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் இக்குழுவினா் மாவட்ட ஆட்சியா மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனும் விரிவாக ஆய்வு மேற்கொள்கின்றனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலரும் பங்கேற்கிறார் இதற்கிடையே மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்

தமிழகத்தில் இணையவழி சூதாட்டத்தை தடுப்பதற்கான சுட்ட முன் வடிவை துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று பேரவையில் தாக்கல் செய்தார் கைப்பேசி மற்றம் கணினிகள் வாயிலாக சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணத்தை இழந்து தற்கொலை செய்யும் நிலை ஏற்பட்டதால் அதை தடுத்து அப்பாவி மக்களை காப்பாற்றம் நோக்கத்தோடு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சுட்டத்திற்கு மாற்றாக இந்த சுட்ட முன் வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்மூலமாக இணையவழியில் பந்தயம் கட்டுதல் அல்லது பணயம் வைத்தல் முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது

கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்ள பொது மக்கள் அச்சும் கொள்ளத்தேவையில்லை என்று அமைச்சர் கூறினார்

மாநில செய்திப்பிரிவு வழங்கும் இந்நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் வாய்ப்பாட்டு இசை மேதையான பண்டிட் பீம்சென் ஜோஷி நூற்றாண்டு விழாவையொட்டி மத்திய அரசின் திரைப்பட பிரிவு அவரை பற்றிய வாழ்க்கை சித்திரத்தை தனது யூடியூப் சேனலில் இன்று ஒளிபரப்பு செய்கிறது அன்னாரது நூற்றாண்டு விழாவையொட்டி பல்வேறு தலைவர்களும் புகழாரம் சூட்டியுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நாட்டின் கலச்சாரத்திற்கும் தொன்மை இசைக்கும் பண்டிட் பீம்சென் ஜோஷி அளித்துள்ள படைப்புகள் என்றென்றும் நினைவு கூற தக்கவை என்று குறிப்பிட்டுள்ளார்